திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ஆம் வகுப்பு தேர்வுகளைஒத்திவைத்துள்ளது தமிழ் புத்தான்டுதினம் இன்றுவழக்கமானஉற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

கொண்டாப்பட்டது

இளைஞர்களுக்குசிறந்தபயிற்சியவழங்க நாடுமுழுவதும் பல்வேறு இடங்களில் திறன் மேம்பாட்டுநிறுவனங்கள் மத்தியஅரசால் அமைக்கப்படவுள்ளதாகபிரதமர் தெரிவித்தார்

சென்னையில் இன்றுகாய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாமினைஆய்வு செய்தப் பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

புதுதில்லியில் இன்றுமத்தியகல்வித்துறைஅமைச்சர் திருரமேஷ் பொன்ரியால் நிஷாங்க் மற்றம் உயரதிகாரிகளுடன் பிரதமர் திருநரேந்திரமோடி இதுகுறித்துஆலோசனைநடத்தினார் மாணவர்களின் நலனுக்குஅரசுடயர் முன்னுரிமைஅளித்துவருவதாககூறியபிரதமர் மானவர்களின் கல்விஆர்வம் பாதிக்காதவாறுஅவர்களதுஉடல்நலனுக்குஏற்றமுடிவுகளைஅரசுஎடுக்கும் எனதெரிவித்தார் அதன்படி இந்தமுடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூன் மாதம் முதல் தேதியன்றுஅப்போதையநிலையைஆய்வு செய்தபின்னர் தேர்வுகளுக்கானதேதிகள் அறிவிக்கப்படும் என்றும் கல்விஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

தமிழ் புத்தான்டையொட்டி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன

மலையாளமொழிபேசும் மக்களுக்காள புத்தாண்டுதிருநாள் விஷுவும் இன்றுகொண்டாடப்பட்டது

குடியரசுதுணத் தலைவர் மாளிகையில் அம்பேத்கரின் சிலைக்கு திருவெங்கையாநாயுடு மலர் தூவிமரியாதைசெலுத்தினார் சென்னைதுறைமுகவளாகத்தில் அமைந்துள்ளஅவரதுசிலைக்குஅருகேவைக்கப்பட்டிருந்தபடத்திற்குதமிழ் வளர்ச்சிமற்றும் செய்தித் துறைசெயலர் திருமகேசன் காசிராஜன் மற்றும் அதிகாரிகள் மலர்தாவிமரியாதைசெலுத்தினர்

அகில இந்தியவானொலிமற்றும் தொலைக்காட்சிபொறியியல் தென்மண்டலபிரிவு அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்திற்குகூடுதல் தலைமை இயக்குனர்கள் திருசீளிவாசன் ராமச்சந்திரன் திருளம் ஆனந்தன் உள்ளிட்டோர் மலர் தூவிமரியாதைசெலுத்தினர்

போதுவாக்காளர்களின் இடதுகைநடுவிரலில் அழியாதஸமவைக்கப்படும் என்றுமாவட்டதேர்தல் அலுவலர் திருபிரகாஷ் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையேசென்ளைபட்படதமிழகத்தின் பல இடங்களில் பரவலாகமழைபெய்துள்ளது